மகாராஷ்ட்ர முதலமைச்சர் திரு தேவேந்திர பெட்னாவிஸ் நாக்பூரில் தரம்பத் பகுதியில் உள்ள பள்ளியில் தமது வாக்கை செலுத்தினார் ஜனநாயக திருவிழாவின் ஒருபகுதியான இந்த தேர்தலில் மக்கள் பெருமளவு திரண்டுவந்து வாக்களிக்க அவர் அப்போது கோரிக்கை விடுத்துள்ளார் நாக்பூர் தொகுதியில்

தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் மும்பை டார்டியோவில் தனது வாக்கை செலுத்தினார் மகாராஷட்ரா மாநில பிஜேபி தலைவர் ஆஷிஷ் ஷெலர் சிவசேனாவின் ரவீந்திர வைக்கார் உள்ளிட்டோர் அதிகாலையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு சென்ற தத்தம் வாக்குகளை செலுத்தினார்கள் லேசாக தூறிக்கொண்டிருந்த மழையையும் பொருட்படுத்தாமல் முத்த குடிமக்களும் முதன்முறை வாக்காளர்களும் வாக்குச்சாவடிகளுக்கு முன்பு நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருந்திரளாக ஆர்வத்துடன் வாக்களித்தனர்

மனோகர்லால் கட்டர் கர்ணால் சட்டப்பேரவைக்குட்பட்ட பிரேம்நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமது வாக்கை செலுத்தினார் முன்னதாக வாக்கு செலுத்துவதற்கு சண்டிகரிலிருந்து ரயில்மூலம் கர்ணால் சென்ற அவர் அங்கிருந்து வாக்குச்சாவடிக்கு சைக்கிளில் சென்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஹரியானாவில் மீண்டும் பிஜேபி ஆட்சியமைக்கும் என்றார் அனைத்து மக்களும் வாக்களிக்க வேண்டுகோள் விடுத்த அவர் வலுவான அரசு அமைய ஒவ்வொரு குடிமகனின் வாக்கும் இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார்

இதனிடையே மக்கள் பெருமளவில் வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என பிரதமர் திரு

திமுக கூட்டணியில் அங்கம்வகிக்கும் காங்கிரஸ் சார்பில் அக்கட்சி வேட்பாளர் ரூபி மனோகரன் அஇஅதிமுக சார்பில் திரு

பொதுத்தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் வியாழக்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றைய தினமே அறிவிக்கப்படும்

இதனையடுத்து கன்னியாக்குமரி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவிக்கின்றது தேனி திண்டுக்கல் நீலகிரி கோவை மாவட்டங்களில் நாளை மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் எச்சரித்துள்ளது இதனிடையே மாநிலத்தின் பல பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்துள்ளது

எடப்பாடி கே

இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் பணியின்போது உயிரிழந்த காவல்துறையினரை தாம் பெருமையுடன் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார் இதையொட்டி புதுதில்லியில் அமைந்துள்ள தேசிய காவல் நினைவிடத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு

இத்தினத்தையொட்டி கோவை காவலர் பயிற்சி மைதானத்தில் உள்ள காவலர் நினைவு தூணிற்கு மாநகர காவல்துறை ஆணையர் சுமித் சரண் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்